என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது

தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி பாமக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கூறியுள்ளார் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினர் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களை முன்நிறுத்தியே தங்கள் கூட்டணி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியைப் பொறுத்தவரை வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார்

இதற்கான உடன்படிக்கையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரியும் இன்று கையெழுத்திட்டனர் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கான இடைத் தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியின் இதன்படி வேட்பாளர் இக்கூட்டணியின் சார்பில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் சுட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் வேளாண் சுட்டங்களை திரும்பப் பெறும் வரை காங்கிரஸ் கட்சி போராடும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்தார் அதிமுக உடனான கூட்டணி பேச்சு வார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் அரசின் சாதனைகளை முன்நிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகவும் திரு ஜி கே வாசன் கூறினார்

இன்று புதுதில்லியில் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் உரிய நேரத்தில் எடுத்த முடிவுகள் காரணமாக இந்த நோய் தொற்றுப் பரவல் தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட அனைத்து நெறிமுறைகளையும் பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

அனைவரும் இந்த தடுப்பு மருந்தை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார்

இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த நோய் தொற்று காரணமாக எழுந்த சவால்கள் அனைத்தும் வாய்ப்புகளாக மாற்றப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை விரைவாக அதிகம் பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட இரண்டு தடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் அவர் கூறினார் இந்த தடுப்பு மருந்தை செலுத்தி கொண்டவர்களுக்கு பெரிய அளவில் பக்க விளைவுகள் ஏற்படவில்லை என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

தமிழகம் மகாராஷ்டிரா கேரளா பஞ்சாப் கர்நாடகா குஜராத் ஆகிய மாநிலங்களில் இந்த நோய் தொற்றுப் பரவல் அதிகரித்து வருவதாக ககாதாரத் துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஆறு ஐந்து சதவீதமாக உள்ளது என்றும் அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகங்களை பொதுமக்கள் அதிகளவு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த மருந்தகங்கள் நிறுவப்பட்ட தினக் கொண்டாட்டங்களை காணொலிக் காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மகளிரால் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது

இந்த கூட்டத் தொடரில் எந்தவொரு பிரச்சினைக் குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது வேளாண் சட்டங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதை அடுத்து கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழகம் மட்டுமின்றி இதர மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் கொடைக்காளலில் குவிந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நாகை மாவட்டத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் விளம்பர பேனர்கள் அதிகாரிகளால் அகற்றப்பட்டது

மகளிர் பிரிவில் பூஜா ராணி சிம்ரன்ஜித் கவுர் ஜாஸ்மின் ஆகியோரும் வெள்ளிப் பதக்கத்தை வென்றனர் மேரி கோம் வெண்கலப் பதக்கம் வென்றார் நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது

இதில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

இன்று லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது